ஜம்மு கஷ்மீர் லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்கள் விரைவில் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் கீழ் கொண்டு வரப்படும் என பிரதமர் அலுவலகத்திற்கான இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் நேபாலத்தை யொட்டியுள்ள எல்லை கிராமங்களில் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய வல்லுநர் குழுவை சுகாதாரத்துறை அமைச்சகம் அமைத்துள்ளது ஜம்மு கஷ்மீர் முற்றிலும் இந்தியாவின் உள்நாட்டு பகுதி என்றும் இந்த விவகாரத்தில் இந்தியாவின் நிலைபாட்டில் மாற்றம் இல்லை என்றும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது

நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

இடம் பெயரும் வன விலங்குகளை பாதுகாப்பது குறித்து மேற்கொள்ளப்பட்ட பிரகடனத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது இந்த மாநாட்டிற்கான எம்பளம் தென்னந்தியாவின் கோலத்தை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது சர்வதேச வள உயிரி பாதுகாப்பு சுட்டத்தின் படி பாதுகாக்கப்பட்டுள்ள குருவி புறா மற்றும் ஆமை ஆகியவை இந்த எம்பளத்தில் இடம் பெற்றுள்ளன

அடுத்த மூன்றாண்டுகளுக்கு இந்த அமைப்பின் தலைமை நாடாக இந்தியா செயல்படும்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 தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி இது தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் பதிலளித்துள்ளார் பாகிஸ்தாளில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பகுதி குறித்தும் அதில் நடைபெற்று வரும் தீவிரவாத நடவடிக்கைகள் குறித்தும் மட்டுமே தற்போது சிக்கல் நீடித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

ஐ நா பொதுச் செயலாளர் ஆண்டோனிய குட்ரஸ் பாகிஸ்தானுக்கு கற்றுப்பயணம் மேற்கொண்டபோது ஜம்மு கஷ்மீர் குறித்து சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இது குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர் இந்தியாவிற்கு எதிரான எல்லைத் தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்த பாகிஸ்தான் ஆக்கப்பூர்வமான பொறுப்பான நடவடிக்கைகளை எடுக்க ஐ நா பொதுச் செயலாளர் வலியுறுத்துவார் என நம்பிக்கை தெரிவித்தார் தில்லி முதலமைச்சரா பதவியேற்றுள்ள திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் திரு கெஜ்ரிவால் தனது பதவி காலத்தை சிறப்பாக முன்எடுக்க வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ள கெஜ்ரிவால் தில்லி வளர்ச்சியில் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தத்ரா நாகர் ஹவாலி டாமன் டையூ யூனியன் பிரதேசத்திற்கு இன்று செல்கிறார் இரண்டு நாள் அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள அவர் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்

அகில இந்திய வானொலி புதுதில்லி செய்தி பிரிவில் வாரம் தோறும் ஒலிபரப்பப்படும் விவாத நிகழ்ச்சியில் இன்று இரவு இந்திர தனுஷ் திட்டம் குறித்த பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இன்றிரவு ஒன்பது முப்பது மணிக்கு எப் எம் கோவ்டில் ஒலிபரப்பாகும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் இத்திட்டம் குறித்த தங்களது சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம்

பொதுமக்கள் பதிவிடலாம் இந்நிகழ்ச்சி தொடர்பான விவரங்கள் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் பதிவிடப்படுகிறது ஒரே பாரதம் உள்ளத பாரதம் இயக்கத்தின் கிழ் ஜம்மு கஷ்மீரைச் சேர்ந்த இளைஞர்கள் சென்னை புதுச்சேரி மற்றும் கன்னியாகுமரிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர்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 ஜம்மு கஷ்மீர் லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்கள் விரைவில் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் கீழ் கொண்டு வரப்படும் என பிரதமர் அலுவலகத்திற்கான இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் நிர்வாக தீர்ப்பாயத்தின் ஆண்டு மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது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 இதற்காக தனியே சிறப்பு அமர்வு ஜம்மு கஷ்மீரில் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் இதனிடையே சண்டிகரில் தற்போது தற்காலிகமாக ஜம்மு கஷ்மீருக்கான தீர்ப்பாயம் செயல்படும் என தெரிவித்தாா் அரசு நிர்வாகத்தில் பல்வேறு விவகாரங்களுக்கு தீர்வு காண்பதில் இத்தீர்ப்பாயம் முக்கிய வகிப்பதாக அமைச்சர் கூறினார் கற்றுக்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு ஆகிய துறைகளில் இந்தியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது

இந்த சந்திப்பிற்கு பிறகு வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் கடற்சார் மாசை சுகுறைப்பது உள்ளிட்ட கற்றுக்சூழல் கார்ந்த விவகாரத்தில் இணைந்து செயல்படுது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடல் பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படும் கற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைப்பதற்காக நார்வேயுடன் பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் துறைக்கு சிறந்த ஆண்டாக திகழும் என நம்பிக்கை தெரிவித்தாா் சர்வதேச அளவில் சுற்றுச்சூழல் சார்ந்த துறைகளில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இருநாடுகளும் ஆலோசித்துள்ளன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

அங்கு மருத்துவ வல்லுநர்களுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தவுள்ளனர்

சீனாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார் இந்த வைரஸை எதிர்கொள்ள விரைவில் தேவையான மருந்து பொருட்களை அந்நாட்டிற்கு அனுப்ப உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இத்தகைய தருனத்தில் சீனா மக்களுடன் இந்தியா நட்புறவை வெளிப்படுத்தி உதவிகளை வழங்கவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே நேபாள் எல்லைப் பகுதியிலுள்ள கிராமங்களில் வைரஸ் தொற்றுக்கு ஆய்வு நடத்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் குழு ஒன்றை அமைத்துள்ளது இதற்காக மூத்த மருத்துவர்களை கொண்ட ஐந்து குழு அமைக்கப்பட்டுள்ளன

இதனையடுத்து நாளை முதல் அவர்கள் இல்லங்களுக்கு செல்ல படிப்படியாக அனுமதிக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜப்பானில் கடல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள டைமண்ட் பிரின்ஸஸ் என்ற கப்பலில் சிக்கியுள்ள இரண்டு இந்தியர்களுக்கு கொரோனோ வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜப்பானிலுள்ள இந்திய தூதரகம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கும் என உறுதி அளித்துள்ளது கர்நாடக சட்டப்பேரவை கூட்டத் தொடர் அம்மாநில ஆளுநர் வஜ்ஜுபாய் வாலா உரையுடன் இன்று தொடங்குகிறது அம்மாநிலத்தில் சுட்டப்பேரவை மற்றும் சுட்ட மேலவை ஆகிய இரு அவைகளின் கூட்டு கூட்டத்தில் அவர் உரையாற்றவுள்ளார்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

இதில் சும்பந்தப்பட்ட விவசாய நிலத்தில் சத்துக்கள் மற்றும் நுணனுாயிர்கள் தொடர்பான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன